குமாரசாமி கொண்டுவந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீதான விவாதம் நாளையும் தொடருகிறது

இந்தியா அனுப்பவேண்டும் என பாகிஸ்தானிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது

மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது

கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்க இயக்குனரகம் முடக்கியுள்ளது

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கர்நாடக சுட்டப்பேரவையில் முதலமைச்சர் குமாரசாமி கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளை நடைபெறும் என்று கூறி பேரவைத் துணைத் தலைவர் திரு கிருஷ்ணா ரெட்டி அவையை ஒத்திவைத்தார் இன்று காலை பேரவைக் கூடியதும் முதலமைச்சர் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தார் இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு எடியூரப்பா நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒரேநாளில் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே விவாதங்கள் தொடர்ந்த நிலையில் அம்மாநில ஆளுநர் நம்பிக்கை வாக்கெடுப்பை இன்று நடத்தமாறு வலியுறுத்தினார் இந்நிலையில் நாளையும் விவாதம் நடைபெற்ற பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

சர்வதேச நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின் அடிப்படையில் பாகிஸ்தான் சிறையில் உள்ள திரு குல்பூஷன் ஜாதவை உடனடியாக விடுவித்து சொந்த நாட்டுக்கு அனுப்பவேண்டும் என இந்தியா அந்நாட்டிடம் வலியுறுத்தியுள்ளது மாநிலங்களவையில் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் சட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் குறிப்பிட்டார் திரு குவ்பூஷன் ஜாதவ் குற்றமற்றவர் என்றும் பாகிஸ்தான் அவர் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அவர் குறிப்பிட்டார் சுட்ட நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு திரு ஜாதவிடம் பாகிஸ்தான் அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தூதரக உறவுகள் தொடர்பாக வியன்னா பிரகடனம் கூறுவதை பாகிஸ்தாள் மீறி செயல்பட்டுள்ளதாக சர்வதேச நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளதை திரு ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் இந்த தீர்ப்பு குறித்து திரு ஜாதவுக்கு உடனடியாக தெரிவிக்கவேண்டும் என்றும் இந்திய துதரகத்தை நாடுவதற்கும் நிவாரணம் பெறுவதற்கும் அனுமதி அளிக்கப்படவேண்டும் எனவும் பாகிஸ்தானுக்கு சர்வதேச நீதிமனறம் உத்தரவிட்டதை அவர் குறிப்பிட்டார் திரு குவ்பூஷன் ஜாதவ் பாகிஸ்தானில் சட்டவிரோதமாக சிறைவைக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை மக்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டது இருஅவைகளிலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த அறிக்கைகளை வாசித்தார் பாகிஸ்தாளில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்தியர் குவ்பூஷன் ஜாதவின் வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை இந்தியா வரவேற்றுள்ளது அவர் இந்திய தூதரகத்துடன் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கும் நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதனை பாகிஸ்தான் அரசு உடனடியாக செயவ்படுத்த வேண்டும் என்றும் வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவின் தரப்பில் நியாயம் உள்ளது என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருப்பதாகவும் கூறினார் பாகிஸ்தான் கூறுவது போல இது அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அல்ல என்றும் அந்நாட்டு அரசு உண்மைக்கு மாறான தகவல்களை மக்களிடையே பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

தமிழகத்தில் கூடுதலாக தென்காசி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இவ்விரு மாவட்டங்களுக்கும் தனி ஆட்சியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவா் தெரிவித்தார்

ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஏழு பேர் விடுதலை தொடர்பான தமிழக அமைச்சரவையின் பரிந்துரை மீது ஆளுநர் உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது திருமதி நளினி தாக்கல் செய்த இநத மனு விசாரணைக்கு உகந்ததில்லை என்று கூறி நீதிபதிகள் திரு சுப்பையா திரு சரவணன் ஆகியோர் அடங்கிய அம்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் முறைகேட்டில் கைக செய்யப்பட்டுள்ள குஷென் மோகன் குப்தாவின் ஜாமின் மனு இன்று தில்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த ஜாமின் மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமலாக்க இயக்குனரகம் எழுப்பியுள்ள கோரிக்கை தொடர்பாக தனது கருத்தை தெரிவிக்குமாறு சூஷென் மோகனுக்கு நீதிபதி திரு சுனில் கௌர் உத்தரவிட்டார்

திரு குப்தாவுக்கு விசாரணை நீதிமன்றம் கடந்த ஜுன் ஜாமின் வழங்கியதை எதிர்த்து அமலாக்க இயக்குனரகம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது பசுவதை தடுப்பு மற்றும் கும்பல் வன்முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தாத மாநிலங்கள் மீது தொடரப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறப்பு தெரிவித்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் திரு தீபக் குப்தா திரு அளிருதா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் இந்த வழக்கில் அவசரம் காட்டவேண்டிய தேவை எழவில்லை என்று தெரிவித்தனர்

கும்பல் தாக்குதல் போன்றவற்றை மாநிலங்கள் எதிர்கொள்வதற்கான விதிமுறைகளை வகுத்த உத்தரவிட்டிருந்தது மின்னணு பணபரிவர்த்தனையில் குறைபாடு இருப்பதாக கூறப்படுவதை மத்திய அரசு மறுத்துள்ளது மாநிலங்களவையில் இது தொடர்பாள கேள்விக்கு இன்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் ஒவ்வோர் ஆண்டும் மின்னணு பணப்பரிவர்த்தனை அதிகரித்துவருவதாக தெரிவித்தார்

இந்திய ரயில்வே துறையின் மிகப்பெரிய அளவிலான இணை மருத்துவப் பிரிவினருக்கான தேர்வுகள் நாளை முதல் தொடங்குகின்றன

இந்திய ரயில்வே துறையின் இந்த தேர்வு பொருளாதார ரீதியில் பின் தங்கியுள்ள உயர் வகுப்பினருக்கான இட ஒதுக்கீட்டை உள்ளடக்கி நடத்தப்படும் முதல் தேர்வாக அமைந்துள்ளது

பாகிஸ்தானில் இயற்கை எரிவாயு இறக்குமதி பேரத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு ஷாகித் அப்பாசியை அந்நாட்டின் ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இந்தோனேஷியா ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய கற்றில் கிடாம்பி பழீகாந்த் ஹாங்காங்கின் அங்கஸ் ஐ எதிர்கொண்டு விளையாடி வருகிறார்